கட்டுப்பாடுகளையும் விதிக்க வேண்டாம் என மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

விநாயகர் சதுர்த்தி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இந்த ஆண்டு உணவு தாளிய உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திருகேஏ

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

ராம்விலாஸ் பாஸ்வாள் தெரிவித்துள்ளார்

உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்தள்ளது மாநிலங்களுக்கு இடையேயான பொதமக்கள் நகர்வு மற்றும் ஏக்குப் போக்குவரத்திற்கு எவ்வித உட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம் என மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் முன்றாம் கட்ட ணரடங்கு தளர்வின்போதே மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு வெளியே செல்வதற்கும் இ பாஸ் தேவையில்லை என்று தெரிவித்திருந்ததை அவர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இ பாஸ் நடடமுறைகளை கடுமையாக பின்பற்றுவதால் மாநிலங்களுக்கு இடையிலான சரக்குப் போக்குவரத்து மற்றும் விநியோகச் சங்கிலி பாதிக்கப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகள் மற்றம் வேலைவாய்ப்புகளில் இனடயூறை ஏற்படுத்தி வருவதாகவும் உள்துறைச் செயலாளர் தெரிவித்துள்ளார்

விநாயகர் சதர்த்தி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது

சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன

பின்னர் இரண்டு வளர்ப்பு யானைகள் விநாயகரை மூன்று முறை வலம் வந்து மண்டியிட்டு தோப்புக்கரணம் போட்டு பூஜகள் செய்தன

சென்ளை மாநகரில் விநாயகர் சதர்த்தியை முன்ளிட்டு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை அனுமதிக்கப்பட்ட நீர்நிலைகளில் மட்டுமே முகக்கவசம் அனிந்து வந்து சமூக இடைவெளியைப் பின்பற்றி கரைக்க வேண்டும் என மாநகர காவல்துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் அருகே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனைத் தெரிவித்தார் தமிழகத்தின் முக்கிய நீர்த் தேக்கங்களான மேட்டுர் அணை மற்றும் பவானிசார் அனைகளில் இந்த ஆண்டு போதிய அளவிற்கு தண்ணீர் இருந்ததால் மாநிலத்தில் உணவுதானிய உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையள் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே பால் உற்பத்தியாளர்கள் கட்டுறவு சங்க கிளை நிலையத்தை தொடங்கி வைத்த அவர் புதிய விதை நெல் உற்பத்தி நிலையம் மற்றம் சேமிப்புக் கிடங்கு கட்டுமானப் பனிகளை தொடங்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதளை தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் பயன்பெறம் வகையில் தமிழக அரசு இதுவளர் இல்லாத அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன்களை வழங்கி வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அ மாமல்லபுரத்தில் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு கடனுதவிகளை வழங்கி அவர் பேசினார்

மூலிகைப் பொடி வழங்கும் திட்டத்தை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி இன்று தொடங்கி வைத்தார்

ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூடுதல் கட்டிடம் வாரச்சந்தை வளாகத்தில் கடைகள் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பனிகளுக்கு மாநில கற்றுச் சூழல் துறை அளமச்சர் திருகேசி கருப்பண்ணன் இன்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியின்போது கவுந்தப்பாடி பகுதியில் செயல்படுத்தப்படவுள்ள வளர்ச்சித் திட்டப்பணிகளின் விவரம் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் தமிழகத்தைச் சேர்ந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்களிடம் அநானீகமாக நடந்து னொண்ட மத்திய ஆயுஷ் துறை செயலாளர் திரு வைத்திய ராஜேஷ் னொடேச்சா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதபோன்ற ஒரு நிகழ்வு இனி எங்கும் நடைபெறாத வகையில் பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயுஷ் துறை செயலாளரின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் தமக்கு சரளமாக ஆங்கிலம் பேச வராது என்றும் ஹிந்தியில் மட்டும் தான் வகுப்பு நடத்த முடியும் என்று கூறியது அதிகார அத்தமீறலின் உச்சகட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவிக்கள்ளார் நகை விபாபாரிகளுக்கான உரிமத்தை ஆள்லைள் மூலம் பதிவு செய்தல் மற்றம் புதுப்பிக்கும் திட்டத்தை புதுகில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும்போது விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் இடைத்தரகர்களின் தலையீடு தவிர்க்கப்படும் என்றார் எனவே நகை வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ஆன்லைன் முறையில் கட்டணத்தை செலுத்தி உரிமத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார்

வைகோ வலியுறத்தியுள்ளார்

மேலும் அண்ணா பல்கலைக் கழகத்திற்கு உட்பட்ட கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றம் எம்ஐடி போன்ற கல்வி நிறுவளங்களில் பயிலும் வெளிநாடு வாழ் தமிழக மாணவர்கள் நடப்பாண்டுக்காள கல்விக் கட்டனத்தை இம்மாத இறதிக்குள் செலுத்தமாறு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே கல்விக் கட்டனத்தை உடனடியாக மொத்தமாக செலுத்தும்படி மாணவர்களையோ பெற்றோர்களையோ நிர்பந்திக்கக் கூடாது என்றும் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு பணிகளுக்கான தேசிய பணியாளர் தேர்வு முகமை தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்று போட்டித் தேர்வு எழுதம் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்

கோவை மாவட்டத்தில் பன்னைக்குட்டை அமைத்தல் வட்டப்பாத்தி அமைத்தல் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை துர்வாருதல் மற்றும் நில மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் இத்திட்டம் மிகுந்த பயன் அளிப்பதாக உள்ளதென ஒக்கிலிப்பாளையம் ஊராட்சித் தலைவர் திரு பார்த்தசாரதி கூறுகிறார்

சவூவ் கங்குலி மாநில கிரிக்கெட் சங்கங்களுக்கு யோசனை தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் போட்டிகளுடன் தொடர்புடைய நபர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிஸ் அளிக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் திரு னங்குலி தமது கடிதத்தில் சுட்டிக்னட்டியுள்ளார் இந்த ஆன்டு இறதியில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகள் அடுத்த ஆன்டு துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டிகள் மற்றம் அடுத்த ஆன்டுக்காள ஐபிஎல் போட்டி உள்ளிட்ட இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்கால சுற்றுப் பயன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியிருப்பது குறித்தும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்